சர்வதேச சமுதாயத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வலியுறுத்தியுள்ளார்

வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார்

அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

நியமிக்கப்பட்டுள்ளார்

வென்றள்ளார் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதிகளின் புகலிடங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமுதாயத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வலியுறுத்தியுள்ளார் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தீவிரவாதம் என்பது எல்லை தாண்டிய குற்றங்களில் மிகவும் மோசமானது என்றார் சில வெளிநாடுகள் தங்களது சுய அரசியல் ஆதாயத்திற்காக தீவிரவாதத்தை பயன்படுத்திக் கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதனால் பிராந்திய அளவிலான பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

பாதுகாப்புத் துறையில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு முன்னுரிமம அளித்து இறக்குமதிகளைக் குறைப்பதன் மூலம் இந்தியாவை பாதுகாப்புத் தொழிற்சாலைகள் நிறைந்த நாடாக மாற்ற அரசு முயற்சித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத்சிங் கூறினார் வறுமை ஒழிப்பில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் தில்லி பிரகதி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி அரங்கில் சரஸ் அரங்கை திறந்து வைத்துப் பேசிய அவர் சுயஉதவிக் குழுக்கள் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரமளித்து அவர்களது வாழ்வை மேம்படுத்துவதே மத்திய அரசின் முன்னுரிமைப் பணி என்றார் இதுவரை சுமார் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் சுயஉதவிக் குழுக்களில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இந்த எண்ணிக்கையை பத்து கோடியாக அதிகரிக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் தமது அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சுய உதவிக்குழுக்களில் இடம் பெற்றுள்ள பென்கள் மனதில் நல்லெண்ணமும் எதையும் சாதிக்கக்கூடிய மன உறுதியும் படைத்தவர்கள் என்றும் திரு தோமர் கூறினார் இந்தக் குழுக்களில் உள்ள பெண்கள் அவரவர் வீடுகள் மற்றும் குடும்பத்தை முன்னேற்றுவது மட்டுமன்றி நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவதாக அவர் தெரிவித்தார்

நடுத்தர வகுப்பினருக்கான சுகாதாரத் திட்டம் ஒன்றை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக நித்தி ஆயோக் அமைப்பு அறிவித்துள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸ் முன்னிலையில் புதுதில்லியில் நேற்று இதனைத் தெரிவித்த நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தில் ஐம்பது கோடி ஏழை மக்கள் பலனடைந்து வருவதாகக் கூறினார் ஆனால் நடுத்தர வகுப்பினருக்கான பொது சுகாதாரத் திட்டம் எதுவும் இதுவரை இல்வாத நிலையில் அவர்களுக்கான திட்டம் ஒன்றை நித்தி ஆயோக் பரிசீலித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பில்கேட்ஸ் இளைய தலைமுறையினர் அதிகம் உள்ளதால் இந்தியாவின் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது என்றார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் முன்னிலையில் மத்திய சுகாதாரத்துறை பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது இதன்படி ஆரம்ப சுகாதார நிலையங்களை வலுப்படுத்துதல் பிரசவகால உயிரிழப்புகளைக் கட்டுப்படுத்துதல் ஊட்டச்சத்து பற்றாக்குறையைப் போக்குவது போன்ற பணிகளுக்கு பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை உதவும் புதிய நீதிபதிகளை தேர்வு செய்யும் உச்சநீதிமன்ற கொலிஐயத்தில் தமிழகத்தை சேர்ந்த நீதிபதி ஆர் பானுதி இடம் பெற்றுள்ளார் தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான இந்த கொலிஜியத்தில் நீதிபதிகள் என் வி ரமணா அருண் மிஸ்ரா மற்றும் ரோஹின்டன் நாரிமன் ஆகியோரும் இடம் பெற்றுள்ளனர் நீதிபதி பானுமதி கொலிஜியத்தில் இடம் பெறும் இரண்டாவது பெண் நீதிபதி என்ற சிறப்பை பெற்றுள்ளார்

காயமடைந்த எஞ்சிய நபர்கள் நுப்ரா பள்ளத்தாக்கில் உள்ள ஹன்டர் ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இப்பகுதியில் ரானுவத்தினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகம் வளர்ந்து வரும் மாநிலமாக உள்ளதால் ஆண்டுக்கு ஆயிரம் மெகாவாட் வரை கூடுதல் மின்சாரம் தேவைப்படுவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மின்வாரிய மகளிர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கிப் பேசிய அவர் கூடுதல் தேவையை ஈடு செய்து தமிழகம் தொடர்ந்து மின்மிகை மாநிலமாகத் திகழ்ந்து வருகிறது என்றார்

தேசிய இயற்கை மருத்துவ தினத்தையொட்டி சென்னை அண்ணா நகரில் உள்ள அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இயற்கை ஆரோக்கிய கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு இயக்கத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் இந்தக் கண்காட்சியில் இயற்கை வழியில் உடல் பருமனைக் குறைப்பதற்கான பக்க விளைவு இல்லாத சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் ஐந்து இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதிக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்படுவதாக அவர் கூறினார்

ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுவரை கல்வி பயிவாதவர்களுக்கு அடிப்படை எண்ணறிவும் எழுத்தறிவையும் வழங்கும் விதமாக சிறப்பு எழுத்தறிவுத் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையள் கீழக்கரையில் நேற்று இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார்

இதுவரை தமிழக ஆளுநரின் செயலராக பணியாற்றி வந்த திரு ஆர் ராஜகோபால் மாநில தலைமைத் தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்குப் பதிவாக ஆளுநரின் புதிய செயலராக திரு ஆளந்தராவ் விஷ்ணு பாட்டில் நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமைத் தகவல் ஆணையர் நியமனத்தில் வெளிப்படைத் தன்மை பின்பற்றப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

ஈரானில் அனுஉலைகளுக்குத் தேவையான கனநீர் நிர்ணயிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாக இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை குற்றம் சாட்டியுள்ளது இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு கோத்தபய ராஜபக்சே அந்நாட்டின் நாடாளுமன்றத்தைக் கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்துவதற்கான ஆலோசனைகளைத் தொடங்கியுள்ளார் அனுஉலைகளுக்குத் தேவையான யுரேனியம் வழங்கும் ஒப்பந்தத்தை மேலும் ஐந்தாண்டுகளுக்கு புதுப்பிக்க இந்தியாவும் கஜக்ஸ்தானும் முடிவு செய்துள்ளன தண்ணீரை சேமிப்பதற்கான புதுமையாள தொழில்நுட்பத்தை கண்டறிவதில் ஒருங்கிணைந்து செயல்பட இஸ்ரேலுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது ரிசர்வ் வங்கிப் பணியாளர்களின் மேற்பார்வைத் திறனை அதிகரிக்கும் விதமாக மேலாண்மைக் கல்லூரி ஒன்றை அமைக்க இருப்பதாக அதன் ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் கற்றுச்சூழல் விதிமுறைகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சுற்றுச்சூழல்துறை செயலாளர் திரு சி கே மிஸ்ரா எச்சரித்துள்ளார் தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை பணிகள் குறிதது அத்துறைக்கான அமைச்சர் திரு க பாண்டியராஜன் சென்னையில் நேற்று ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் திட்டத்தின் கீழ்

பஞ்சாபைச் சேர்ந்த ராஜேஸ்வரி வெள்ளிப்பதக்கத்தையும் மத்தியப் பிரதேசத்தின் பிரகதி துபே வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர்